அழித்ததற்கான ஆதாரங்களை வெளியிட வலியுறுத்தும் எதிர்கட்சிகளின் கருத்துகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார்

அடிக்கல் நாட்டினார்

என்று இந்தியா வலயுறுத்தியுள்ளது

சேவையை தொடங்கியுள்ளது

புல்வாமா பயங்கரவாத தூக்குதலை அடுத்து பாகிஸ்தானின் பால்கோட்டில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய விமாளப் படை தாக்குதல் நடத்தி அழித்தற்காள ஆதாரங்களை வெளியிட வேண்டுமென்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடுமையாக சாடினார் தில்லியை அடுத்த கிரேட்டர் நொய்டா பகுதியில் தில்லி மெட்ரோ ரயில் விரிவாக்கத் திட்டத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார்

பின்னர் அங்கு நடைபெற்ற பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் சிலை திறப்பு விழா பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி மேக் இன்று இந்தியா திட்டத்தின் கீழ் நொய்டா பகுதியில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

உத்தரப்பிரதேச விமானப் பயனிகள் பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக தில்லி வருவதை தவிர்க்கும் வகையில் நொய்டா அருகே ஜேவார் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது மும்பையில் நடடபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய பதிவடி கொடுக்கப்படவில்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார் யூரி தாக்குதலுக்குப் பதிவடியாக துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டதை கட்டிக்காட்டியப் பிரதமர் தற்போது புல்வாமா தங்குதலுக்கு பதிவடியாக பாவாக்கோட்டில் வான்வழித் தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் தம்மை எதிர்க்கத் துணிவில்லாத எதிர்க்கட்சிகள் நாட்டு நலனுக்கு எதிரான கருத்துக்களை கூறிவருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு போகி ஆதித்யநாத் மத்திய கவாச்சார துறை அமைச்சர் திரு மகேஷ் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினா் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமானால் அதற்கான உரிய விலைய அந்நாடு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

யுரி ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிவடியாக துல்லிய தாக்குதல் நடத்தியதையும் புல்வாமா பயங்கவாத தாக்குதலுக்கு இந்திய விமானப் படையினர் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையும் அவர் சுட்டிகாட்டினார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் தீவிரவாதச் செயல்கள் தொடரும் வரை அமைதிப் பேச்சுகள் நடத்த இயலாது என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தாளின் பாலக்கோட்டில் நமது விமானப்படை நடத்திய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் இந்தத் தாக்குதலுக்கு உரிய பலன்கள் கிடைத்திருப்பதாகவும் திரு ரவிஷ் குமார் தெரிவித்தார் உலக மகளிர் தினத்தை ஒட்டி நாரிசக்தி புரஸ்கர் விருது பெற்ற பெண் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் விருது பெற்ற அனைவருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார்

இத்திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய பயிலரங்கை அவர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களின் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் பொது சேவை மையங்கள் மூலம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார்

விடுமுறையில் சொந்த ஊருக்கு சென்ற ரானுவ வீரர் ஒருவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பட்காம் மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்துள்ளது ஜம்மு காஷ்மீர் இலகுரக காலாட்படை பிரிவில் பணியாற்றும் முகமது யாசின் என்ற வீரர் பட்காமின் காஸிப்போரா சதுரா பகுதியில் உள்ள தமது வீட்டிலிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் அவரை அழைத்துச் சென்றதாக யாசினின் குடும்பத்தினர் காவல்துறையிடம் தகவல் அளித்திருந்தனர் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் முகமது யாசின் கடத்தப்பட்டதாக வெளியாள செய்தி தவறு என்றும் அவர் தற்போது பத்திரமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் முகமது யாசின் நேற்றிரவு எங்கு சென்றார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜெய்ஷ் ஈ முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் யாருடைய விடுவிக்கப்பட்டார் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார்

டுவிட்டரில் இன்று செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் தனது மகிழ்ச்சியை இதுதொடர்பாக தெரிவித்துள்ளார் இந்த கட்டணமில்லா தொலைக்காட்சி சேவை மூலம் அந்தந்த மாநில மக்களின் கலாச்சாரங்களை வலுப்படுத்த உதவிடும் என்றும் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார் சத்தீஸ்கர் கோவா அரியானா திரிபுரா மிசோரம் மேகலாயா

நாடு முழுவதும் உள்ள ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று தொடங்கிவைத்தார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் குழந்தைகளை பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கும் வகையில் உலகளாவிய தடுப்பூசித் திட்டத்தில் இதற்கு முன் இல்வாத வகையில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகக் கூறினார்

தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிப்பவர்களுக்காக ஆயிரம் நடமாடும் குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

பெற்றோகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது அஇஅதிமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் அஇஅதிமுக மற்றும் பாமக நிர்வாகிகளுடனான ஆவோசனை கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக தலைமையில் பாஜக பாமக அமைத்துள்ள கூட்டனி மிகவும் வலுவாக உள்ளது என்றார் இதனால் களக்கமடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் இந்தக் கூட்டணியை உடைக்க சதி செய்து வருவதாகக் கூறிய முதலமைச்சர் இதனை முறியடிக்க கூட்டணி கட்சித் தொண்டர்கள் மனமாச்சரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தேர்தல் பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் தங்களது கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் ஒருசில நாட்களில் இணையும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் மக்கள் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி கூறியுள்ளார்

வேலுமணி தெரிவித்தாா்